மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதல்கள் இன்று முதல் அமலுக்கு வந்தது

நேபாளப் பிரதமர் திரு

என்று ஆளும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் இரண்டாம்கட்ட தளர்வுகளுக்கான மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதல்கள் இன்று முதல் அமலுக்கு வந்தது

ஏற்கனவே உள்நாட்டு விமானப் போக்குவரத்தும் சில ரயில்களும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இதன் சேவை அதிகரிக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது அதே நேரத்தில் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தளர்வுகள் ஏதுமில்லாமல் ஊரடங்கு உத்தரவு கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது

நாட்டின் சில பகுதிகளில் இரவுநேர ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது

இதனிடையே தமிழகம் முழுவதும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நள்ளிரவு முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது அதேநேரத்தில் நோய்த் தொற்றை தடுக்கும் வகையில் மாவட்டங்களுக்குள் இயக்கப்பட்டு வந்த பேருந்து போக்குவரத்து நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது

அதேநேரத்தில் இந்த இடங்களில் தனிமனித இடைவெளி மற்றும் பிற நோய்த் தடுப்பு நடவடிக்கைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்களை மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் மாநில அரசு வெளியிட்டுள்ளது

மசூதிகளில் தொழுகை முடிந்தபிறகு கைகுலுக்கவோ கட்டித் தழுவவோ கூடாது என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது சிலைகளைத் தொடுவது புனித புத்தகங்களை தொடுவது அனுமதிக்கப்படமாட்டாது என்று அரசு கூறியுள்ளது மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்னர் குடியரசுத் தலைவர் திரு

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மருத்துவர்களின் தியாகத்திற்கும் கடமையுணர்வுடன் கூடிய பணிக்கும் தேசம் மரியாதை செலுத்துவதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்த புவியில் கடவுளுக்கு நிகரானவர்கள் மருத்துவர்கள் என்றும் தனது ட்விட்டர் செய்தியில் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார் மருத்துவர்களுக்கு நன்றி செலுத்த வேறு வார்த்தைகளே இல்லை என்றும் அவர் கூழியுள்ளார் இந்நாளையொட்டி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் விடுத்துள்ள செய்தியில் சவாலான இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சுயநலமின்றி மருத்துவர்கள் சேவை புரிந்து வருவதாக தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நல்ல உடல்நலத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்து நாட்டுக்கு அவர் சேவையாற்ற வேண்டும் என்று தமது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரின் நட்பை பெற்றவர் திரு வெங்கைய நாயுடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் நீண்டகாலம் அவர் பூரண உடல்நலத்துடன் வாழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மத்திய அமைச்சர்கள் பலரும் அரசியல்கட்சித் தலைவர்களும் திரு வெங்கைய நாயுடு வுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அவர்கள் அனைவரும் மேல்சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இவர்களைத் தவிர தூத்துக்குடி திருநெல்வேலி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களும் பத்திரமாக வந்து சேர்ந்தனர் மீனவர்களை வரவேற்ற மாநில செய்தி மக்கள் தொடர்பு துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ உலகில் எந்தப் பகுதியில் தமிழக மீனவர்கள் சிக்கியிருந்தாலும் அவர்களை மத்திய அரசு மூலமாக மாநில அரசு மீட்கும் என்று கூறினார் நேபாளப் பிரதமர் திரு

சர்மா ஒலி தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆளும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சமீபத்தில் அவர் இந்தியா குறித்து தெரிவித்த கருத்துக்கள் ஆளும்கட்சியில் சில தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரமிக்க நிலைக்குழுக் கூட்டம் நேற்று பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரு சர்மா ஒலி தெரிவித்த கருத்துக்களுக்கு முன்னாள் பிரதமர் திரு புஷ்பகமால் தஹால் இந்தக் கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் தம்மை பிரதமர் பதவியிலிருந்து அகற்ற இந்தியா சதி செய்வதாக திரு சர்மா ஒலி தெரிவித்த கருத்து அரசியல் ரீதியாக சரியானதல்ல என்றும் ராஜீய ரீதியில் உரிய கருத்து அல்ல என்றும் கூறினார் பிரதமரின் இதுபோன்ற கருத்துக்கள் அண்டை நாடான இந்தியாவுடனான நேபாளத்தின் உறவுகளை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நேபாள பிரதமர் திரு சர்மா ஒலி தமது குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் பதவி விலக வேண்டும் என்றும் இந்தக் கூட்டத்தில் பேசிய நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களான திரு மாதவகுமார் நேபாள் திரு ஜலன்நாத் கன்னால் துணைத் தலைவர் திரு பாம்தேவ் கவுதம் செய்தி தொடர்பாளர் திரு